பாகிஸ்தான் பிடியில் இருந்த இந்திய விமானப்படையின் விங்க் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் இந்தியாவிடம் இன்னும் சற்றுநோத்தில் ஒப்படைக்கப்படுகிறார் எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் ராணுவ நடவடிக்கையின்போது நிகழ்ந்த தாக்குதலின்போது அவரது விமானம் பாகிஸ்தான் எல்லையில் விழுந்ததையடுத்து அவர் பாகிஸ்தானின் பிடியில் இருந்தார் உடனடியாக அவரை பத்திரமாக விடுவிக்குமாறு இந்தியா வலியுறுத்தியதையடுத்து பாகிஸ்தான் அரசு இன்று அவரை விடுவிக்கிறது அவரை வரவேற்க இந்திய விமானப்படை எல்லைப்பாதுகாப்புப் படை மற்றும் சிவில் நி்வாக அதிகாரிகள் எல்லையில் தயாராக உள்ளனா் ஏராளமான பொதுமக்களும் வரவேற்பளிக்க எல்லைப்பகுதியில் கூடியுள்ளனர் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் இந்தியா முன் எப்போதையும்விட தற்போது மிகவும் உறுதியுடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் இன்று பல்வேறு வளர்ச்சிப்பனிகளை தொடங்கிவைத்து பேசிய அவர் ஒவ்வொரு இந்தியனும் இந்திய விமானப்படை விமானி திரு அபிநந்தன் வர்தமானை பாராட்டுவதாகவும் தமிழகத்தை சேர்ந்த அவர் வீரம் மிக்க செயலை உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் கூறினார் ஊரி தீவிரவாத தாக்குதலையடுத்து இந்திய ராணுவம் அளித்த தக்க பதிவடியையும் புல்வாமா தாக்குதலுக்கு இந்திய விமானப்படை அளித்த பதிலடியையும் மக்கள் அறிவார்கள் என்றார் இதற்கு மாறாக மும்பை பயங்கரவாத தாக்குதலின்போது அன்றைய இந்திய அரசு உரிய பதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கு இந்திய ரானுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இது ஒரு புதிய இந்தியா என்று குறிப்பிட்ட அவர் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு வட்டியுடன் முதலும் செலுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்திய ரானுவப்படைகளுக்கு நாடு அளித்த ஆதரவு பாராட்டத்தக்கது என்று அவர் கூறினார் எனினும் இந்தியாவில் சில அரசியல் கட்சிகள் நாட்டின் பாதகாப்புப்படைகள் மீது சந்தேகத்தை எழுப்புவதாக குற்றம் சாட்டினார் இந்த நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு உதவுவது போன்றதாகும் என்றார் முன்பு இந்தியாவில் கொள்கை முடிவுகளை எடுப்பதில் சுணக்கம் காணப்பட்டதாகவும் ஆனால் இப்போது தீர்க்கமான முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் தமது ஆட்சி வளர்ச்சிக்கானது என்றும் வாய்ப்புக்களை வழங்குவது என்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது என்றும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்றும் பிரதமர் தெரிவித்தார்

கன்னியாகுமரியில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் பிற மாநிலங்களை விட தமிழகத்திற்கு மத்திய அரசு வளர்ச்சித் திட்டங்களுக்கு முதலிடம் அளிப்பதாக கூறினார் பயங்கரவாதத்தை வேரோடு அழிப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்த துணிச்சல் மிக்க செயல்பாட்டிற்கு தமிழக மக்களின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் கன்னியாகுமரியில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை இயற்கை இடர்பாடுகளின்போது துரிதமாக மீட்பதற்கு ஒரு ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்

மாநிலத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான திட்டங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் இயற்கை பேரிடர்களின்போது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பேரிடர் நிர்வாகத்தின்கீழ்

இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் இந்திய மக்களின் அமைதியான வாழ்விற்கும் தாய் நாட்டின் பாதுகாப்பிற்கும் துளியும் பங்கம் வராத அளவிற்கு துணிச்சலான நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார் தென் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் மதுரையில் எயிம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு அவர் நன்றி தெரிவித்துக்கொண்டார் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு குறித்து சிறப்பு ஆய்வுக்குழு ஒன்றை அமைக்க தேசிய புலனாய்வு முகமை அளித்த பரிந்துரையை செயல்படுத்தவுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார்

பயங்கரவாத செயல்களுக்கு நிதி ஆதரவு அளிப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கும் கள்ள நோட்டுகளை பரவலிடும் கும்பல்களை அடையாளம் காண்பதற்கும் உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் பயங்கரவாதம் நாடுகளையும் மக்களின் வாழ்க்கையையும் சீரழித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார் அபுதாபியில் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு கூட்டத்தில் பேசிய அவர் பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மதத்தின் பெயரால் பல்வேறு வகையான குழுக்கள் செயல்படுவதாகவும் தீவிரவாத நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்கப்படும் எந்த நடவடிக்கையும் மதத்திற்கு எதிரானது அல்ல என்று அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கூறினார் புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்காத பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை எவ்வாறு நம்ப முடியும் என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர் பயங்கரவாதத்திற்கு துணைபோகும் ஆதரவாளர்கள் பிஜேபி அரசை கண்டு அஞ்சுவதாக தெரிவித்தார்

நாடாளுமன்றத் தேர்தல் குறித்த நேரத்தில் நடைபெறும் என்று மத்திய தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியிருக்கிறார் லக்னோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த முறை வேட்பாளர்கள் தங்களது வருமானம் குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக புதிய நடைமுறை பின்பற்றப்படுவதாக கூறினார் தவறான தகவல் அளிக்கும்பட்சத்தில் தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் தேர்தல் தொடர்பான புகார் அளிப்பதற்கு வசதியாக விஜில் ஆப் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்படும் என்றார் வெறுப்புணர்ச்சியையும் வன்முறையையும் தூண்டும் பேச்சுக்களை கண்காணிக்கவும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்புப்பனிகளை மேற்கொள்வதற்காக கிறக்க அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

மாநிலத்தில் பிளஸ் டூ தேர்வு எழுதும் மாணவர்கள் இந்தியாவில் முன்னோடிகளாக திகழ வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

சிவகங்கையில் மட்டும் கேள்வித்தாள் திருடும் முயற்சி நடைபெற்றதாகவும் அதனை தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் அமைச்சர் கூறினார் அனைத்து மாவட்டங்களிலும் வினாத்தாள்கள் பாதுகாப்பாக உள்ளதாக அவர் கூறினார் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள கேள்வித்தாள் மாணவர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் நீட் மற்றும் ஐ ஐ டி போன்ற உயர்கல்விக்கு தபாராகும் வகையில் கேள்வித்தாள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார்

திருவாரூரில் ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அரசு மருத்துவகல்லூரியில் ஆறரை கோடி ரூபாய் செலவிலாள புதிய வசதிகளை தொடங்கிவைத்து பேசிய அவர் இந்தியாவிலேயே முன்னோடி துறையாக தமிழக சுகாதாரத்துறை செயல்படுவதாக குறிப்பிட்டார்

ஈரோடு மாவட்டம் வறட்டுப்பள்ளம் நீர்த்தேக்கத்திலிருந்து வரும் திங்கட்கிழமை முதல் விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

தமிழகத்தில் போதமான மின்சார உற்பத்தி இருப்பதால் மின்தடை இருக்காது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் கோடைக்காலங்களில் மின் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார்